நரேந்திர மோடி நாளை பிற்பகல் காணொலி காட்சி ழூலம் மாநில முதலமைச்சர்களை சந்திக்கவிருக்கிறார் தொற்றில் கொரோனா நாட்டில் இருந்து குணமடைவோர் விகிதம் நாளுக்கு நாள் மேம்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் தற்காலிக காய்கறி கடைகள் செயல்படும் பல்வேறு இடங்களை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் கொரோனா நோயாளி இன்று ஒருவர் குணமடைந்த நிலையில் காரைக்காலில் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிற்பகல் காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களை சந்திக்க இருக்கிறார்

பொது முடக்க விதிகளை மேலும் தளர்த்துவது பற்றி முடிவெடுப்பது உட்பட கொரோனா தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தின் போது மாநில முதலமைச்சர்களுடன் விவாதிப்பார் மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கவுபா இன்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்கள் மற்றும் சுகாதாரத் துறை செயலர்களுடன் வீடியோ மாநாடு நடத்தினார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் தாயகத்திற்கு அழைத்து வரும் பணிகளில் மாநிலங்களின் ஒத்துழைப்பை அவர் பாராட்டினார் வெளி மாநிலங்களில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வர கூடுதல் எண்ணிக்கையில் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களை இயக்குவதில் மாநில அரசுகள் ரயில்வே துறையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் இணை மருத்துவ பணியாளர்கள் இடம் விட்டு இடம் செல்ல எந்த தடையும் இருக்க கூடாது என்றும் கொரோனா போராளிகளை பாதுகாக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சரவை செயலர் கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடையும் நோயாளிகளின் விகிதம் நாளுக்கு நாள் மேம்பட்டு வருகிறது

தற்போது அந்தமான் நிக்கோபார் அருணாச்சலப் பிரதேசம் கோவா மிசோரம் மற்றும் மணிப்பூரில் அனைத்து கொரோனா நோயாளிகளும் குணமடைந்துள்ளனர்

புதுச்சேரியில் கொரோனா பாதிப்புள்ள பகுதிகள் அல்லாது இதர இடங்களில் பொது மக்கள் நடமாட ஏதுவாக மத்திய அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகளை தளர்த்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார் புதுச்சேரியில் மதுக்கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் கலால் துறை விவகாரத்தில் காவல் துறையினர் தலையிடுவது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் முதலமைச்சர் கூறினார் கலால் துறை மூலம் புதுச்சேரி அரசுக்கு வருகின்ற வருமானத்தை துணைநிலை ஆளுநர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்

நாராயணசாமி மேலும் கூறினார் புதுச்சேரியில் புதிய நிலையம் ரெட்டியார்பாளையம் மூலகுளம் வழுதாவூர் சாலை அஜந்தா சிக்னல் உள்ளிட்ட இடங்களிலும் எல்லைப் பகுதியான கோட்டைக் குப்பம் சந்திப்பிலும் தற்காலிகமாக செயல்படும் காய்கறி கடைகளை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்தார் வியாபாரிகள் மற்றும் பொது மக்களுக்கு முக கவசங்களை அவர் வழங்கி சமூக இடைவெளி விட்டு பொருட்களை வாங்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார் கோட்டக் குப்பம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார்

நெல்லித் தோப்பு தொகுதியில் மத்திய அரசுத் திட்டத்தின் கீழ் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பருப்பு வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் பகுதியில் முதன்முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

இதை தொடர்ந்து சுரக்குடி பகுதி கொரோனா தடுப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு

மல்லாடி கிருஷ்ண ராவ் கூறியுள்ளார்

தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டன

நாளைய தினம் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பிட்ட நியாய விலை கடைகளுக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு அந்தந்த நியாய விலை கடைகளுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகள் மற்றும் சமுதாய நலக் கூடங்களில் இலவச பருப்பு வழங்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கு துறை அறிவித்துள்ளது

பல்வேறு மாநிலங்களில் சிக்கியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் மாணவர்கள் யாத்திரிகர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் சொந்த ஊர் திரும்புவதை அனுமதிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு வெளியானதை தொடர்ந்து ரயில்வேத் துறை இந்த சிறப்பு ரயில்களை இயக்க தீர்மானித்தது

நரேந்திர மோடி நாளை பிற்பகல் காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களை சந்திக்கவிருக்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம் நாளுக்கு நாள் மேம்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் தற்காலிக காய்கறி கடைகள் செயல்படும் பல்வேறு இடங்களை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இன்று கொரோனா நோயாளி ஒருவர் புதுச்சேரியில் குணமடைந்த நிலையில் காரைக்காலில் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டுள்ளது